அமைச்சர்களுடன் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது

கொள்கைகள் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியிருக்கிறார்

வீரர் ஒருவர் உயிரிழந்தார்

தென்னாப்பிரிக்கா பங்களாதேஷ் அணிகள் மோதவுள்ளன

பிரெஞ்சு ஒபன் டென்னிஸ் போட்டியில் நவோமி ஒசாகா மற்றும் செரீனா வில்லியம்ஸ் தோல்வியடைந்தனர் இனி விரிவான செய்திகள் நிதிஷ்குமார் தலைமையிலான பீகார் அமைச்சரவை திரு புதிய அமைச்சர்களுடன் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது

பாட்னாவில் ஆளுநர் மாளிகையில் அவர்களுக்கு ஆளுநர் திரு லால்ஜி தாண்டன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார்

இந்த பதவியேற்பு விழாவில் பீகார் சட்டமன்ற தலைவர் திரு விஜயகுமார் சவுத்ரியும் துணை முதலமைச்சர் திரு சுஷில் குமார் மோடியும் கலந்து கொண்டார்கள் மக்களின் நலனும் நாட்டின் பாதுகாப்பும்தான் திரு நரேந்திரமோடி அரசின் முன்னுரிமை கொள்கைகள் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியிருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்று கொண்டபின் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் உள்ள தேசிய காவல்துறையினருக்கான நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார் அவர்வெளியிட்ட டுவிட்டர் செய்தியில் நாட்டின் பாதுகாப்பும் மக்கள் நலனும்தான் அரசின் முன்னுரிமை கொள்கைகள் என்று பதிவு செய்துள்ளார் பிரபல விஞ்ஞானி திரு கே கஸ்தூரி ரங்கன் குழு பரிந்துரைத்த தேசிய கல்வி வரைவு கொள்கை குறித்து இதுவரை எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது புதுதில்லியில் நேற்று மத்திய மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்ச்கம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த விளக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய கல்விக்கொள்கை தொடர்பான வரைவுக் கொள்கை பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்படும் என்றும் அவர்களின் கருத்துக்களையும் மாநில அரசுகளின் கருத்தையும் தெரிந்து கொண்ட பின்னரே இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் இதுபற்றி கூறுகையில் வெளியாகி இருப்பது வெறும் பரிந்துரைதாள் என்றும் அரசின் கொள்கையில்லை என்றும் கூறினார் எந்த மொழியும் யார் மீதம் திணிக்கப்பட மாட்டாது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அளித்துள்ள உறுதிமொழியை அவர் நினைவூட்டினார் புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக வெளியானது வரைவுக்கொள்கைதாள் என்றும் அது குறித்து விரிவாக மாநில அரசுகளுடன் விவாதித்து அதன் பிறகே முடிவு எடுக்கப்படும் என்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெளிவுப்படுத்தினார் எல்லா இந்திய மொழிகளையும் ஊக்குவிப்பதே அரசின் கொள்கை என்றும் எந்த மொழியும் யார் மீதும் திணிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் உறுதி அளித்தார் இஸ்ரோ தலைவராக இருந்த திரு கே கஸ்தூரி ரங்கன் குழு புதிய கல்வி கொள்கை தொடர்பாக வழங்கிய வரைவு கொள்கையை மனித வள மேம்பாட்டு துறை அமைச்சரிடம் திரு கஸ்தூரி ரங்கன் வெள்ளியன்று சமர்ப்பித்தார் கடந்த ஆட்சியில் திரு ஜவடேகர் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தபோது இந்தக் குழு அமைக்கப்பட்டது

சிம்லாவில் மாநில முதலமைச்சர் திரு ஜெயராம் தாக்கூர் தலைமயில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது மாநில அரசின் எல்லாநிலைகளிலும் இந்த ஒதுக்கீடு வழங்கவும் என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியுடன் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை இணைக்கப்போவதாக வெளிவந்த தகவல்களை தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத்பவார் மறுத்துள்ளார் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியானதும் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தியை தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு சரத்பவார் சந்தித்துப்பேசியதை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியுடன் தேசியவாத காங்கிரஸ் கட்சி இணையப்போவதாக ஊடகங்களில் யூகம் வெளியானது இந்த யூகத்தை தேசிய வாத காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு சரத்பவார் மறுத்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் கட்சியின் செயல்பாடுகள் குறித்தும் மகராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் மேற்கொள்ளப்பட வேண்டிய உத்திகள் குறித்தும் ஆலோசிக்க நடந்த கட்சிப் பிரதிநிதிகளின் கூட்டத்தில் இதை தெரிவித்தார் கூட்டத்தில் பேசிய சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கென தனி அடையாளம் உள்ளது என்றும் அது தொடரும் என்றும் கூறினார் கட்சி பெற்ற ஆதரவு குறித்து தொகுதி வாரியாக இந்த கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டதாக கட்சியின் மூத்த தலைவர் திரு கணேஷ் நாயக் செய்தியாளர்களிடம் கூறினார்

இந்த தினத்தை முன்னிட்டு அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரசேகர் ராவ் ஹைதராபாதில் உள்ள பொது பூங்காவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இன்று தேசியக்கொடியை ஏற்றிவைத்து விழாவை தொடங்கி வைத்தார் இதற்காக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது அரசு அலுவலகங்கள் பொது இடங்களிலும் இந்த விழா கொண்டாடப்படுகிறது தெலுங்கானா மாநிலம் உருவான தினத்தையொட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தும் பிரதமர் திரு நரேந்திரமோடியும் அந்த மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள்

பிரதமர் திரு மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் தெலுங்கானா மக்கள் கடின உழைப்புக்கு பெயர்பெற்றவர்கள் என்றும் நாட்டின் வளர்ச்சிக்கு மகத்தான பங்களிப்பை செலுத்தி வருகிறார்கள் என்றும் கூறியிருக்கிறார்

அதிகாலை மூன்றரை மணிவாக்கில் இந்த சம்பவம் நடந்தது என்றும் காட்டுக்குள் பதங்கியிருக்கும் மாவோயிஸ்ட்டுகளை தேடும் நடவடிக்கைகள் தொடர்கிறது என்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார்

காயமடைந்த வீரர்களுக்கு முதலில் டும்கா மருத்துவமனையில் முதலுதவி அளிக்கப்பட்டு ராஞ்சி மருத்துவமனைக்கு விமானத்தில் கொண்டு செல்லப்பட்டு சிசிச்சை அளிக்கப்படுவதாக அவர் மேலும் கூறினார் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் போலி வாக்காளர்கள் வாக்களித்ததாகக் கூறப்படும் குற்றச்சாட்டுக்களில் எவ்வித உண்மையும் இல்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் அளித்துள்ள விளக்கத்தில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் தொடர்பாக தேர்தல் ஆணைய இணைய தளத்தில் வெளியிடப்பட்டுள்ள புள்ளி விவரங்கள் தற்காலிகமானவை என்றும் இறுதியானது அல்ல என்றும் கூறப்பட்டுள்ளது சில மாநிலங்களில் மொத்த வாக்காளர் எண்ணிக்கைக்கும் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கைக்கும் இடையே முரண்பாடு இருப்பதாக ஊடகங்கள் வெளியிட்ட தகவலில் உண்மையில்லை என்றும் தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது உத்தேச தற்காலிகமாக பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இவை மாற்றத்திற்கு உட்பட்டவை என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மின்னணு எந்திரத்தில் பதிவான வாக்குகள் மற்றும் தபால் வாக்குகள் ஆகிய இரண்டையும் சேர்த்தே இறுதி முடிவுகள் கணக்கிடப்படுவதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது முந்தைய தேர்தல்களில் இதுபோன்ற வாக்குகளை சேகரித்து விவரங்களை பதிவு செய்வதற்கு நீண்டகாலம் பிடித்தது என்றும் தற்போது தகவல் தொழில்நுட்ப புரட்சி காரணமாக உடனடியாக முழு தகவலையும் பதிவு செய்வது சாத்தியமாகிறது என்றும் தேர்தல் ஆணையம் மேலும் கூறியுள்ளது

தில்லி சிம்லா மைகுர் அகமதாபாத் மற்றும் ராஞ்சி ஆகிய ஐந்து நகரங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த நகரங்களின் பட்டியல் அனுப்பப்பட்டு உள்ளதாகவும் ஆயுஷ் அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்தனர் தேசிய அளவிலான பிரதான நிகழ்ச்சி நடைபெறம் நகரம் மற்றும் அதற்காள இடம் குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் தலைநகர் தில்லி தேர்வு செய்யப்பட்டால் இங்கு இரண்டாவது முறையாக தேசிய அளவில் யோகா நிகழ்ச்சி நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது திரு நரேந்திரமோடி இரண்டாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றபின் நடைபெறும் முதலாவது மிகப்பெரிய பொது நிகழ்ச்சி இது என்பதால் இதை மிக சிறப்பான முறையில் நடத்த மத்தியஅரசு திட்டமிட்டுள்ளது

நேற்று நடந்த போட்டிகளில் இலங்கை அணியை பத்து விக்கெட் வித்தியாசத்தில் நியூசிலாந்தும் ஆப்கானிஸ்தான் அணியை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவும் வென்றன வரும் புதனன்று இந்திய அணி சௌத்ஆம்டனில் தென்னாப்பிரிக்க அணிபுடன் மோதுகிறது பிரெஞ்சு ஒபன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு மூன்றாவது கற்று ஆட்டத்தில் நவோமி ஒசாகா மற்றும் செரீனா வில்லியம்ஸ் தோல்வியடைந்தனர்